பொதுசேவை ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

வாக்காளர்கள் அனைவரும் முதல்கட்ட வாக்குபதிவில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ள பிரதமர் இதன் மூலம் ஜனநாயக விழாவில் அனைவரும் மகிழ்ச்சியோடு கலந்துகொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்

பணமதிப்பிழப்பால் திரட்டப்பட்ட ரொக்கம் முழுவதும் நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்கப்பட்டதாக தெரிவித்தார் காங்கிரஸின் அரசியல் வாரிசு அரசியலாக திகழும் அதே வேளையில் பிஜேபி அரசியல் ஏழை மக்களின் குடிசைகளில் தொடங்கி முடிவதாக தெரிவித்தார் சத்தீஸ்கட்டில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சத்தீஸ்கட் மக்களை விட அக்கட்சி தலைவருக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக குறைகூறினார்

வாரணாசியில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் கங்கை நதியிலுள்ள உள்நாட்டு நீர்வழி முனையத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் மமமமம அனந்த்குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான அனந்த்குமார் இன்று பெங்களுருவில் காலமானார்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு

ராகுல்காந்தி உட்பட ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அன்னாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவையடுத்து நாடுமுழுவதும் தேசியக்கொடி இன்று அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அதனை தொடர்ந்து சாம்ராஜ்பேட்டை மயானத்தில் நண்பகல் ஒரு மணிக்கு முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச்சடங்கு நடைபெறும்

மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது

சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததால் அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஹரியானா மாநிலம் குருஷேத்ரா முகாம்களில் தங்கிய மக்களிடம் மகாத்மா காந்தி உரையாற்றியதை நினைவு கூறும் வகையில் வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

உதயகுமார் இன்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

முன்னதாக மாநில செய்தி தொடர்புத்துறை சார்பிலான சாதனைகள் விளக்க புகைப்பட கண்காட்சியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சந்தீப் நந்தூாி இன்று தொடங்கி வைத்தார்